் இரண்டு அவைகளிலும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த அனைத்து பிரச்சினைகள் குறித்தும் விவாதிக்க அரசு தயாராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மியான்மர் அதிபர் யு வின் மைந்த் வுடன் இன்று பேச்சு நடத்துகிறார் ் பல்வேறு இருதரப்பு இப்பந்தங்கள் கையொழுத்திடப்படவுள்ளளன

ஆடவர் ஹாக்கி உலக கோப்பை போட்டிகளில் இன்று இரண்டு காலிறுதி போட்டியாளர்கள் இறுதி செய்யப்படுகின்றனர் இனி விரிவான செய்திகள் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கட் தெலங்கானா மிசோராம் மாநில சுட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி இன்று காலை தொடங்குகிறது

காலை எட்டு மணிக்கு தொடங்கும் வாக்கு எண்ணிக்கையின்போது முதலில் அஞ்சல் வாக்குகள் எண்ணப்படும் என்று மாநில தேர்தல் அலுவலகம் தெரிவித்துள்ளது

குறைந்த வாக்காளர்களைக் கொண்ட பத்திரச்சலம் அஸ்வராவ்பெட் பெல்லம்பள்ளி ஆகியவற்றின் முடிவுகள் முதலில் தெரியவரும்

வாக்கு எண்ணிக்கை நடைமுறையை கண்காணிக்க சி சி டி வி காமிரக்கள் பொருத்தப்பட்டிருப்பதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாாரி திரு ஆனந்த் குமாா் தெரிவித்தாா்

தேர்தல் முடிவுகள் குறித்த செய்தி வெளியிடுவதற்கென அகில இந்திய வானொலியின் செய்தி பிரிவு செய்தி நேரங்களில் சில மாற்றங்களை செய்துள்ளது

ஐந்து மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளையும் நிலவரங்களையும் அறிவிப்பதற்கான தேர்தல் ஆணையம் தனது புதிய வலைதளத்தில் பாதுகாப்பான முறையில் வெளியிட ஏற்பாடு செய்துள்ளது

இந்த வலைதளத்தில் வாக்கு எண்ணிக்கை நிலவரங்கள் தொடர்ச்சியாக வெளியிடப்படும்

நாடாளுமன்ற குளிர் கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது

தற்போது நிலுவையிலுள்ள நுகர்வோர் பாதுகாப்பு மசோதா மற்றும் இளம் குற்றவாளிகள் நீதி பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு திருத்த மசோதா ஆகியனவும் இக்கூட்டத் தொடரில் விவாதத்திற்கு வரும் என்று தெரிகிறது முன்னதாக அனைத்து கட்சி கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசியல் கட்சிகள் எழுப்பும் பிரச்சினைகளை அரசு எப்போதும் கேட்டு பரிசீலிப்பதாகவும் இந்த கூட்டத் தொடரில் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த அனைத்து பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாகவும் கூறினார் மாநிலங்களவை தலைவர் திரு எம் வெங்கய்யா நாயுடுவும் அவையை சுமூகமாக நடத்துவது குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தினர்

தேசிய வாத காங்கிரஸ் சமாஜ்வாதி அஇஅதிமுக திமுக தமாகா பிஜேடி எஸ்ஏடி ட்டிடிபி ஏஏபி சிபிஐ உள்ளிட்ட கட்சி தலைவர்களும் கூட்டத்தில் பங்கேற்றனர் தேசிய ஒய்வூதிய திட்டத்தில் சில மாற்றங்களை கொண்டு வருவதற்கு அமைச்சரவை முடிவு செய்திருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறியிருக்கிறார்

இதனையடுத்து நிதியிலிருந்து பெறப்படும் மொத்த தொகைக்கும் வருமான வரி விலக்கு கிடைப்பதாக அவர் தெரிவித்தார் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒய்வூதிய நிதியம் முதலீடு முறைகள் ஆகியவற்றை தெரிவு செய்துக்கொள்ளும் உரிமை வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மியான்மரில் நான்குநாள் அரசு முறைப் பயணமாக நேற்றிரவு நே பை டா சென்றடைந்தார் விமான நிலையத்தில் அவரை மியான்மர் நாட்டு சர்வதேச ஒத்துழைப்புத்துறை அமைச்சர் திரு யு கியாவ் டின் மற்றும் கல்வி அமைச்சர் டாக்டர் மியோ தெயின் கை ஆகியோர் வரவேற்றனர்

திரு கோவிந்துடன் உயர்நிலைக் குழு ஒன்று மியான்மர் சென்றுள்ளது தமது பயணத்தின்போது குயடிரசு தலைவர் மியான்மரில் உள்ள இந்திய தேசிய ராணுவத்தின் உறுப்பினர்களை சந்தித்து பேசுகிறார்

மும்பையில் நேற்று உஜ்வாலா மாநாட்டில் உரையாற்றிய அவர் பிரதமர் உஜ்வாலா திட்டம் சல்பாக்யா திட்டம் போன்றவை மகளிருக்கு அதிகாரம் அளித்து சமூதாய மாற்றத்தை கொண்டு வந்திருப்பதாக குறிப்பிட்டார்

வாக்குப் பதிவு முடிவடைந்த உடன் வாக்குகள் எண்ணப்படும்

அசாம் மாநில தேர்தல்ஆணையாளர் திரு ஹரேந்திர நாத் போரா இதை தெரிவித்தார்

நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறும்

மத்திய அரசு குடியுரிமை திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றினால் அசாமில் பிஜேபி உடனான உறவுகளை முறித்துக்கொள்ளப்போவதாக அசாம் கன பரிஷத் எச்சரித்துள்ளது பிஜேபி தேசிய தலைவர் திரு அமீத்ஷாவுக்கு அசாம் கன பரிஷத் தலைவர் திரு அதுல் போராவும் கட்சியின் நிர்வாக தலைவர் திரு கேசப் மகந்தாவும் எழுதியுள்ள கடிதத்தில் இதில் தலையிடுமாறு அவரை கேட்டுக்கொண்டுள்ளனர் உத்தேச குடியுரிமை மசோதா அசாம் உடன்பாட்டிற்கும் குடிமக்கள் தேசிய பதிவு ஆவணம் ஆகியவற்றுக்கும் எதிரானது என்று அவர்கள் கூறியுள்ளனர் இந்த மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுவதை தடுக்குமாறு அவர்கள் திரு ஷாவை கேட்டுக்கொண்டுள்ளனர் இதனிடையே அசாம் கன பரிஷத்துடன் உறவுகளை முறித்துக்கொள்ளும் முடிவு பிஜேபி மத்திய தலைமையினரால் எடுக்கப்படும் என்று அசாம் மாநில பிஜேபி தலைவர் ரஞ்சித் குமார் தாஸ் கூறியுள்ளார் விஜய் மல்லையாவை இந்தியாவுக்கு விரைவில் கொண்டு வருவதற்கும் இங்கிவாந்து நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை விரைவில் அமல்படுத்துவதற்கும் மத்திய அரசு தொடர்ந்து உழைக்கும் இங்கிலாந்து நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு பதிலளித்த வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரவீஸ்குமார் இந்த தீர்ப்பு குறித்து மன நிறைவு தெரிவித்தாா் ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் திரு டொனால்ட் டஸ்க் பிரக்ஸிட் குறித்து விவாதிப்பதற்கென ஜரோப்பிய யூனியன் தலைவர்கள் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தள்ளார் எனினும் இங்கிலாந்துடன் ஐரோப்பிய யூனிலிருந்து விலகிக்கொள்ளும் திட்டம் மீண்டும் விவாதிக்கப்பட மாட்டாது என்று அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் இங்கிலாந்து பிரதமர் திருமதி தெரசா மே பிரக்ஸிட் ஒப்பந்தம் குறித்த நாடாளுமன்ற வாக்கெடுப்பை ஒத்தி வைத்துள்ள நிலையில் ஐரோப்பிய கவுன்சில் கூட்டம் வரும் வியாழக்கிழமை நடைபெறும் என்று அவர் அறிவித்துள்ளார் ஆடவர் உலக கோப்பை ஹாக்கி போட்டிகளில் காலியிறுதிக்கு தகுதி பெறும் கடைசி இரண்டு அணிகளை நிர்ணயிக்கும் போட்டிகள் இன்று நடைபெறுகின்றன